வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் தங்களது ஜனநாயக கடமையை ள நிறைவேற்றுமாறு பிரதமர் திரு நரேந்திரமோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார்

உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாகதிரு

ரமணா நியமிக்கப்பட்டுள்ளார்

அஸ்ஸாம் மாநிலத்தில் மூன்றாவது மற்றும் இறதிக்கட்ட வாக்குப்பதிவும் மேற்குவங்கத்தில் மூன்றாவதுகட்ட வாக்குப்பதிவும் இன்று காலை முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதைத்தவிர தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மற்றம் கேரளாவில் மலப்புரம் மக்களவை இடைத்தேர்தலுக்காள வாக்குப்பதிவும்நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு கேரளா மற்றும் புதுவையில் ஒரேகட்டமாக தேர்தல் நடைபெற்று வருகிறது

மூத்த குடிமக்கள் வாக்களிப்பதற்கு வசதியாக இலவச வாகன வசதிக்கும் தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது

வாக்காளா்கள் அனைவரும் தவறாமல் தங்களது தேனநாயக கடமையை நிறைவேற்றமாறு பிரதம் திரு நரேந்திரமோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் குறிப்பாக இளம் வாக்காளர்கள் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்றம் பிரதமர் திரு

இணை இருங்கிணைப்பாளரும் அழுஅதிமுக முதலமைச்சருமாள திரு எடப்பாடி பழனிசாமி சேலம் சிலுவம்பாளையத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் அனைவரும் கட்டாயம் வாக்களித்து தங்கள் ஜனநாயகக் கடமையை நிறைவேற்ற வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பள்ளீர்செல்வம் பெரியகுளத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் இந்தத் தேர்தலில் தங்கள் கூட்டணி வெற்றிபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார்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 திமுக தலைஎமயிலாள கூட்டனி இந்தத் தேர்தலில் வெற்றிபெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார்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 அம்முக பொதுச்செயலாளர் திரு டி டி வி திளகரன் சென்ளை அடையாறில் உள்ள வாக்குச்சவடியில் வாக்களித்தார் நடிகர்கள் ரஜினிகாந்த் சிவக்குமார் அஜித் விஜய் குரியா கார்த்தி விக்ரம் உள்ளிட்ட திரை நட்சத்திரங்களும் சென்னையில் உள்ள வாக்குச்சாவடிகளில் வாக்களித்தனர் தமிழகத்தில் வாக்குப்பதிவு காலை முதலே விறுவிறப்பாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஸ்ரீதரன் வாக்களித்தவர்களில் முக்கியமான தலைவர்கள் ஆவர் புதுச்சேரி யூனியன்பிரதேசத்தில் வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற்று வருகிறது

சிறு சிறு சம்பவங்கள் தவிர வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு பிரகாஷ் ஜவ்டேகர்கேட்டுக் கொண்டுள்ளார் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டிருந்த கார் மூலம் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் திரிணாமூல் காங்கிரஸ் தலைவர் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

பதட்டமான வாக்குச்சாவடிகள் உட்பட அளைத்து வாக்குப்பதிவு மையங்களிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக திரு

ராம்நாத் கோவிந்த் இந்த உத்தரவினை இன்று பிறப்பித்துள்ளாா்

ரமணா ஆந்திரபிரதேசத்தை சேர்ந்தவர் இதற்கு முன்பாக தில்லி உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பணியாற்றிவர்

இப்பகுதிகளில் தொற்று பரவலை கட்டுப்படுத்த மருத்துவ குழுக்கள் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்று மத்திய ககாதாரத்துறை அமைச்சகம் தெிவித்துள்ளது